நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார்

நடவடிக்கைகளை அரசு திரும்பப் பெற்றுள்ளது

இனி விரிவான செய்திகள் குடியுரிமை திருத்த சட்டம் நேற்று முதல் அமலுக்கு வந்தது இதற்கான அறிவிக்கையை மத்திய அரசு நேற்று வெளியிட்டது

அவர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது குடியரிமை திருத்தச் சுட்டம் குறித்து குறிப்பிட்ட ஒரு சில சமூகத்தினரிடையே சில கட்சிகள் குழப்பத்தை ஏற்படுத்தி வருவதாக மத்திய சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் திரு முக்தார் அபாஸ் நக்வி தெரிவித்துள்ளார் லக்னோவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் குடியுரிமை திருத்தச் சட்டம் குறித்து தவறான தகவல்களை பொதமக்களிடம் தெரிவித்து ஆதாயம் பெற முடியாத இக்கட்சிகள் குறிப்பிட்ட சில பிரிவு மக்களிடம் பொய்யான பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருவதாக கூறினார் இளைஞர்களை தங்களது சுயநலத்திற்காக இக்கட்சிகள் பயன்படுத்துவதாக அவர் குற்றம் சாட்டினார் குடியுரிமை திருத்தச் சட்டத்தில் எந்த மாற்றமும் செய்யப்படாது என அவர் தெரிவித்தார்

பிரதமர் திரு நரேந்திர மோடி இரண்டு நாள் பயணமாக கொல்கத்தா செல்கிறார்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 பழமையான நான்கு கட்டடங்களை அவர் நாட்டிற்கு அர்ப்பணித்து வைக்கிறார்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

உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க இரண்டு நாள் பயணமாக குஜராத் செல்கிறார் இன்று காந்தி நகரில் நடைபெறும் நிகழ்ச்சியில் குஜராத் காவல்துறை மற்றும் அம்மாநில உள்துறை அமைச்சகத்தில் பல்வேறு திட்டங்களை அவர் தொடங்கி வைக்கிறார் காந்தி நகர் ரயில் நிலையத்தில் பல்வேறு வசதிகளை அவர் பயணிகளுக்கு அர்ப்பணிக்கிறார் குஜராத் தொழில்நுட்ப கல்லூரியில் ஒன்பதாவது பட்டமளிப்பு விழாவில் முக்கிய விருந்தினராகவும் திரு அமித் ஷா கலந்து கொள்கிறார் இன்று மாலை நடைபெறும் நிகழ்ச்சியில் நரண்பூரா சுட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட குடியிருப்பு செயலாளர்கள் மற்றும் தலைவர்கள் இடையே அவர் உரையாற்றுகிறார்

இத்தகவலை தெரிவித்த தில்லி காவல் துறை துணையர் திரு ஜாய் திர்கே இவர்களுக்கு நோட்டிஸ் அனுப்பப்பட்டு விளக்கம் கேட்கப்படும் என்று தெரிவித்தார்

தில்லி காவல் துறை செய்தி தொடர்பாளர் திரு ரெந்தவா புலனாய்வு நடவடிக்கைகளை தில்லி குற்றப்பிரிவு காவல் துறையினர் மேற்கொண்டுள்ளதாகவும் கூறினார் இந்த வழக்குகள் தொடர்பாக தவறான தகவல்கள் பரப்பப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இதனிடையே ஜவஹர்வால் நேரு பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற வன்முறையில் இடதுசாரி இயக்கங்களை சேர்ந்த மாணவர்களே பெரும்பாலும் ஈடுபட்டுள்ளனர் என்பது காவல்துறை விசாரணையில் தெரியவந்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இளைஞர்களை சில அரசியல் கட்சிகள் அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்துவதற்கு அவர் கண்டனம் தெரிவித்தார் மாணவர்கள் தங்களுடைய போராட்டத்தை கைவிட்டு வகுப்புகளுக்கு செல்ல வேண்டும் என உயர் கல்வித்துறை செயலாளர் திரு அமித்கரேவும் கேட்டுக்கொண்டுள்ளார் திரு அமித் கரே வை ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தின் துணைவேநதர் உள்ளிட்ட நிர்வாகக் குழுவினர் நேற்று சந்தித்து ஆலோசனை நடத்தினர்

அனைவருக்கும் எழுத்தறிவு என்பதை விரைவில் உறுதி செய்ய கூட்டான முயற்சி தேவை என்று குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு கூறியுள்ளார் திருச்சியில் நேற்று தேசிய கல்லூரியின் நூற்றாண்டு விழாவை தொடங்கிவைத்து உரையாற்றிய அவர் இந்த முயற்சியில் அரசு மட்டுமின்றி மற்றத் துறைகளின் ஒத்துழைப்பும் இருக்க வேண்டும் என்றார் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு அடிப்படைத் தேவைகளில் ஒன்று

கல்வித்துறையில் தனியார் முதலீட்டை மேலும் கூடுதலாக்க அவர் அழைப்பு விடுத்தார் தாய் மொழியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்திய குடியரசு துணைத்தலைவர் அதனை மேம்படுத்தி பாதுகாக்க வேண்டும் என்றம் வீடுகளில் தாய்மொழி பயன்பாட்டை அதிகரிக்க வேண்டும் என்றம் கூறினார் மாநில அரசுகள் தகவல் தொடர்புக்கு மாநில மொழிகளை பயன்படுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் இந்தி திணிப்பு என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று கூறிய திரு வெங்கையா நாயுடு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மொழிகளை கற்பதற்கும் எதிர்ப்பு இருக்கக்கூடாது என்றார் ஜம்மு காஷ்மீரில் சிறப்பு அந்தஸ்த்து நீக்கப்பட்டப்பிறகு மக்கள் பாதுகாப்பு சுட்டத்தின் கீழ் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை அரசு நிர்வாகம் தளர்த்தி வருகிறது

இவர்கள் அனைவரும் இன்று விடுவிக்கப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது

ஃபருக் அப்துல்லா அவரது மகன் திரு டமர் அப்தல்லா மற்றும் முன்னாள் முதலமைச்சர் திருமதி மெஹபூபா முஃப்தி ஆகியோர் சிறப்பு அந்தஸ்த்து நீக்கப்பட்டப் பிறகு வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ளனர்

ஜம்மு காஷ்மீரில் இளைஞர்கள் புதிய தொழில் தொடங்கவும் தொழில்துறையை வலுப்படுத்தவும் யூனியன் பிரதேச அரசு நடவடிக்கை எடுக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜம்முவில் இந்திய தொழில் கூட்டமைப்பின் பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடிய யூளியன் பிரதேச தொழில் மற்றும் வர்த்தகத்துறை செயவாளர் திரு மனோஜ்குமார் திரிவேதி இதனைத் தெரிவித்துள்ளார் தொழில் தொடங்கி வெற்றி பெற்ற தொழிலதிபர்கள் இளைஞர்களிடம் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார் ஜம்மு காஷ்மீரில் அனைத்து துறைகளும் நீடித்த வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதே அரசின் கொள்கை என்று அவர் கூறினார் ஈரான் உலோக ஏற்றுமதிக்கு புதிய தடைகளை விதிப்பதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மைக் பாம்பியோ மற்றும் கருவூலத்துறை அமைச்சர் திரு ஸ்டீவன் நாக்சின் இதனை அறிவித்தனர் இது தவிர எட்டு ஈரான் அதிகாரிகளுக்கும் அமெரிக்கா புதிய தடைகளை விதித்துள்ளது ஈராக்கில் அமெரிக்க நிலைகள் மீது ஈரான் அண்மையில் தாக்குதல் நடத்தியதை அடுத்து இந்தத் தடை விதிக்கப்பட்டுள்ளது முன்னதாக பாக்தாத்தில் ஈரானின் முக்கிய ராணுவ தளபதிகளில் ஒருவரான காசிம் சுலைமானியை அமெரிக்கா விமானப்படை தாக்குதலில் கொன்றதையடுத்து இதற்கு பதிவடி தரும் வகையில் ஈரான் அமெரிக்க நிலைகள் மீது தாக்குதல் நடத்தியது இத்தாக்குதல் குறித்து செய்தியாளர்களிடம் விளக்கம் அளித்த அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் ஈரான் மீது மேலும் கூடுதல் பொருளாதாரத் தடைகள் விதிக்கப்படும் என தெரிவித்திருந்தார்

இந்நிறுவனங்கள் சீனாவில் செயல்பட்டு வருகின்றன

இத்தொடரின் முதல் ஆட்டம் மழை காரணமாக கைவிடப்பட்டது இரண்டாவது ஆட்டத்தில் இந்திய அணி வெற்றி பெற்றது நேற்றைய போட்டியில் வெற்றிபெற்றதன் மூவம் இரண்டுக்கு பூஜ்யம் என்ற ஆட்ட கணக்கில் இந்திய அணி தொடரை கைப்பற்றியுள்ளது

அசாம் மாநிலம் குவஹாத்தியில் நேற்று நடைபெற்ற முதல் நாள் ஆட்டங்களில் ஜிம்னாஸ்டீக் பிரிவில் பிரியங்கா தாஸ் குப்தாவும் ஐத்தீன்குமார் பனோஜியாவும் தங்கப் பதக்கம் வென்றனர்